இம்மாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

உத்திரபிரதேசம் புலந்த்சஹர் மாவட்டத்தில் நேற்று நடந்த வன்முறை சுப்பவங்களைபொட்டி இரண்டு போ கைது செய்யப்பட்டுள்ளனா் நான்கு போ காவலில் வைக்கப்பட்டுள்ளனா்

வழக்கில் திரு டி டி வி தினகரனுக்கு எதிராக தில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

குரேஷிய வீரர் லூகா மாட்ரிக் பெறுகிறார் இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் தெலங்கானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைவதையொட்டி இன்று பிரச்சாரம் உச்சக்கட்டதை எட்டியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று காலை தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் இந்தியா பாகிஸ்தான இடையே கர்த்தார்பூர் சாஹிப் சாலை மார்க்கத்தை திறந்து வைத்த பெருமை தமக்கல்ல என்றும் மக்களுக்கே உரியது என்றும் அவர் கூறினார்

இன்று ஜெய்ப்பூர் சிகார் நகரங்களிலும் பிரதமர் உரையாற்றுகிறார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு நிதின்கட்கரி மாநில முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே ஆகியோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நான்கு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் அக்கட்சியிள் இதர தலைவர்களான திரு திக்விஜய் சிங் திரு ஹரிஷ் ராவத் ஆகியோர் தெலங்கானாவில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனா் தெலங்கானா ராஷ்ட்ரீய சமீதி பிஜேபி காங்கிரஸ் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் ஆங்காங்கே தேர்தல் பேரணி நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் ஏழாவது கட்ட பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு நடைபெறம் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கட்சி அடிப்படையின்றி ஒன்பது கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது

உத்திரபிரதேச மாநிலம் புலந்த்சஹர் மாவட்டத்தில் நேற்று நடந்த வன்முறையில் காவல்துறை அதிகாரி ஒருவரும் கிராமவாசி ஒருவரும் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்

சம்பவம் நடந்த இடத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் அங்கு அமைதி திரும்பியுள்ளது இந்த வன்முறைச் சும்பவம் குறித்து ஆய்வு செய்த உத்திரபிரதேச முதலமைச்சர் போகி ஆதித்யநாத்

இந்த அறிக்கை கிடைத்ததும் குற்றவாளிகள் மீது கடுமயான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்துள்ளார் இந்த சம்பவத்தை புலனாய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற தமது உணா்வுக்கு இந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள போதனைகளே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இந்த தகவலை ஐ நா தலைமைச் செயலர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் செய்தியாாள்களிடம் வெளியிட்டா் போலந்து நாட்டில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த திரு குட்டரஸ் கடந்த வாரத்தில் பிரதமர் திரு மோடியை தில்லியில் சந்தித்தபோது தம்மிடம் அவர் இதைத் தெரிவித்ததாக கூறினார் பருவநிளைல மாற்றம் தொடர்பான பாரீஸ் நிறைவேற்றுவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டுக்காக திரு நரேந்திரமோடியை பாராட்டுவதாகவும் அவர் கூறினார்

விஜயவாடாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று மாலை விஜயவாடா கன்னவரம் விமான நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார் மூலம் சர்வதேச விமானப் போக்குவரத்து வரைபடத்தில் விசாகப்பட்டினத்துக்கு இதன் அடுத்தபடியாக விஜயவாடா இடம்பெறுகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கான நித்தி ஆயோக்கின் இரண்டாவது கூட்டம் இன்று குவாஹாத்தியில் நடைபெறுகிறது நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களை உள்ளடக்குவது குறித்து பரிசீலிப்பதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும் இந்த கூட்டத்துக்கு நித்தி ஆயோக் துணைத்தலைவா் திரு ராஜீவ் குமாரும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான இணை அமைச்ச் திரு ஜிதேந்திரசிங்கும் கூட்டாக தலைமை வகிக்கின்றனர் அஇஅதிமுக வின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு வஞ்சும் கொடுக்க முயன்றதாகத் தொடரப்பட்ட வழக்கில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணைப் பொதுச்செயலாளா் திரு டி டி டி வி தினகரன் மீது தில்லி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது

தாம் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தில் அவர் வாக்கு மூலம் அளித்தார்

அன்று முதல் சாட்சிகளின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்படும் திரு தினகரலுக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்ய கடந்த மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே குற்றச்சாட்டின் பேரில் திரு தினகரன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த குற்றத்தில் திரு தினகரனுக்கு இடைத்தரகர்களாக இருந்ததாக சுகேஷ் சந்திரசேகர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தில்லி சுகாதாரத்துறை அமைச்சா் திரு சத்யேந்திர ஜெயின் அவரது மனைவி மற்றும் சிலருக்கு எதிராக வருவாய்க்கு மீறிய சொத்து சேர்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது அமைச்சா் திரு சத்யேந்திர ஜெயினுக்கு

அவரது வீட்டில் நடந்த சோதனையில் ஏராளமாள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சீபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

அந்த போரில் இந்திய கடற்படையினர் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை தாக்கி மேற்கு கடற்கரை பகுதிகளில் அந்நாட்டின் நடவடிக்கைகளை முறியடித்தனர் கடற்பகுதிகளில் மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு பனிகளை பாராட்டும் வகையிலும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது தில்லி இந்தியா கேட்டில் உள்ள அமாஜவாள் ஜோதிக்கு கடற்படை தலைவர் அட்மிரல் கனில் லம்பாவும் ரானுவ தலைவர் ஜெனரல் விபின் ராவத்தும் விமானப்படைத் தலைவர் ஏர் ஷீப் மார்ஷல் பி எஸ் தனோவாவும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னா் செய்தியாளா்ளிடம் பேசிய அட்மிரல் லம்பா இந்திய கடற்படை எந்த தாக்குதலையும் சந்திக்க தயார் நிலையில் உள்ளது என்றார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் கடல் எல்லைகளையும் கடல் வாணிப மார்க்கத்தையும் பாதுகாப்பதிலும் அவசரக் காலங்களில் மக்களுக்கு உதவுதிலும் கடற்படை ஆற்றும் பங்கு பெருமை கொள்ளச் செய்கிறது என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டள்ள வாழ்த்துச் செய்தியில் போக்காலங்களில் கடற்படை ஆற்றிய பங்களிப்புக்கும் பேரழிவு பேரங்களில் மேற்கொள்ளும் நிவாரணப் பணிகளுக்கும் நாடு நன்றிக்கடன் பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறையில் அமெிக்காவை நெருஞ்கிய பங்காளியாக இந்தியா கருதுகிறது என்று பாதுகாப்பு அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் கூறியிருக்கிறாா் அமெிக்க பாதுகாப்பு செயலர் திரு ஜேம்ஸ் மாட்டீஸை சந்தித்து பேச்சு நடத்துவதற்கு முன் இதைத் தெரிவித்த அமைச்சா் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு உறவுகள் மேலும் வளா்ந்து வருகிறது என்றார்

ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன